அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தாங்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிகளில் மீண்டும் போட்டியிடுகின்றனர் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன சட்டப்பேரவைத்தேர்தலின்போது வாக்காளர்களுக்கு டிஜிட்டல் முறையில் பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில தலைமைத்தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று

சட்டப்பேரவைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் ஆறு வேட்பாளர்களின் பெயர்களை கொண்ட முதல் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளனர் அதன்படி ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் தொகுதியிலும் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும் மீண்டும் போட்டியிடுகின்றனர்

அமைச்சர் திரு சி வி சண்முகம் விழுப்புரம் தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி சண்முகநாதன் துத்துக்குடி மாவட்டம் பூரீவைகுண்டம் தொகுதியிலும் சுட்டமன்ற உறுப்பினர் திருமதி எஸ் தேன்மொழி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகின்றனர் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்க இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்கும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் மும்முரம் காட்டி வருகின்றன அஇஅதிமுகவில் போட்டியிட விருப்ப மலு அளித்தவர்களிடம் அக்கட்சி தலைமை நேர்காணல் நடத்தி முடித்து இன்று தனது முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது

மற்ற கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது இந்நிலையில் துத்துக்குடி விமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மாநிலத்தலைவர் திரு எல் முருகன் அஇஅதிமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கமூகமாக நடந்து வருவதாகவும் பேச்சுவார்தை முடிவடைந்து பிஜேபி போட்டியிடும் தொகுதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அஇஅதிமுகவுடன் தொடர்ந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தேமுதிக துணைச்செயலாளர் திரு பார்த்தசாரதி கூறியிருக்கிறார்

திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று நான்காவது நாளாக நேர்காணல் நடத்தினார் தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அவர் காணொலி மூலம் கட்சியின் மாவட்ட செயலாளர்களிடம் ஆலோசனை நடத்தினார் இதற்கிடையே திமுக வுடனான காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பங்கீடு குறித்து இன்று அல்லது நாளை இறுதி செய்யப்படும் என்று காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு வீரப்பமொய்லி சென்னையில் தெரிவித்துள்ளார் தொகுதி பங்கீடு குறித்து மா்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் உயா்நிலை தலைவா்கள் சென்னையில் ஆலோசனை நடத்தியுள்ளனா்

சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இதற்கான ஒப்பந்தம் சற்றுமுள் கையெழுத்தாகியது தொகுதி எண்ணிக்கையை விட வட்சியமே பெரியது என்ற விதத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஒதுக்கீட்டை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அக்கட்சியின் மாநிலச்செயவாளர் திரு முத்தரசன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் திமுக கூட்டணியில் இதுவரை விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய நான்கு கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ளது மத்திய அரசின் சிறந்த நிர்வாகம் மாநில அரசின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக தமிழக மக்கள் தேசிய ஜனநாயகக் கூட்டணியை ஆதரித்து வருவதாக பிஜேபி தேசியச்செயலரும் மாநிலத்திற்கான மேலிட பொறுப்பாளருமான திரு சி டி ரவி கூறியுள்ளார் உதகமண்டலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்வதால் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார் திமுக காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் ஜனநாயக நெறிமுறைகளை பின்பற்றாமல் வாரிசு அரசியலுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் கூறினார் ஜல்லிக்கட்டுக்கான தடையை பிஜேபி அரசுதான் நீக்கியது என்றும் திரு ரவி தெரிவித்தார் மேற்குவங்கம் அஸ்ஸாம் மாநிலங்களில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது

இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியது

பதினைந்தாம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துககொள்ளப்படும்

வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதையும் வேட்பாளர் செலவுகளை கண்காணிக்கவும் இரண்டு தேர்தல் செலவின பார்வையாளர்கள் வரும் எட்டாம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக அவர் தெரிவித்தார் அதிகமாக செலவு செய்யப்படும் தொகுதி குறித்த தகவல்கள் மாவட்டத்தேர்தல் அலுவலர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோர் உதவியுடன் கண்டறியப்படும் என அவர் கூறினார் இதற்கிடையே தமிழகத்தில் முதன்முறையாக வாக்காளர்களுக்கு புகைப்படத்துடன் வாக்காளர் அட்டையை விரைவு அஞ்சல் மூலம் வாக்காளர்களின் இல்லத்திற்கே அனுப்பி வைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னை தலைமைச்செயலகத்தில் இன்று கையெழுத்தானது மாநிலத்தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ சென்னை தலைமை அஞ்சல்துறை தலைவர் திருமதி சாருகேசி ஆகியோர் இதில் கையெழுத்திட்டனர் சென்னை மாவட்டத்தில் அரசு அரசு சார்ந்த கட்டிடங்கள் பொதுத்துறை கட்டிடங்கள் மற்றும் பொது இடங்களில் சுவர் விளம்பரங்கள் போஸ்டர்கள் விளம்பர பதாகைகள் அமைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு பிரகாஷ் கூறியுள்ளார் சென்னையில் இதனை தெரிவித்த அவர் விதிமுறைகளுக்கு மாறாக அவற்றை அமைப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு பணியாளர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியுள்ளது

கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு ஜெயச்சந்திர பானு திறந்துவைத்தார் சட்டமன்றத்தேர்தலை முன்னிட்டு மாநில எல்லைகளில் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்த ஒருங்கிணைப்புக்குழு ஆலோசனைக்கூட்டம் உதகமண்டலத்தில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தலைமையில் நடைபெற்றது

விக்கெட் கீப்பர் ரிசப்பந்த் அபாரமாக விளையாடி சதமடித்தார்

சுவிஸ் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் சாய்பிரவீத் அஜய் ஜெயராம் ஆகியோர் இன்று பங்கேற்கின்றனர்

மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து தாய்லாந்தின் பூசனனை சந்திக்கிறார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் முதல் கட்டத்தின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் கோவா அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் நடைபெறும் இப்போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது அர்ஜெண்டனா ஒபள் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் இன்று ஸ்பெயினின் ஆல்பர்ட் ராமோசை எதிர்கொள்கிறார்